மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார்

பதவிக்கு பரிசீலனை செய்யலாம் என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது

உயிரிழந்தனர்

கைப்பற்றம் நோக்கத்துடன் தில்லியில் இன்று களம் இறங்குகிறது இனி விரிவான செய்திகள் நாட்டு மக்கள் தங்களை விரைந்து வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்ளவேண்டும் என்றும் வாக்காளர் அட்டையை தங்கள் வாழ்க்கையில் பெருமையாக கொள்ளவேண்டும் என்றும் பிரதம் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலில் தங்களின் பெயர் இடம் பெற்றுள்ளதா என்பதை வாக்காளர்கள் உறுதி செய்து கொள்ளுமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மக்கள் தங்களின் குடுப்பத்தினா் நண்பா்கள் உடன் பழகுவோர் ஆகியோரையும் வாக்களிக்க ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்

வாக்களிக்க தகுதியுள்ள இளைஞர்கள் வாக்களிப்பதன் மூலம் ஜனநாயகத்தை வளப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார்

இந்திய தேர்தல் வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகபட்ச வாக்குகள் பதிவாள மக்களவை தேர்தலாக வரவிருக்கும் தேர்தல் இருக்கும் என்றும் பிரதமர் திரு மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் நாட்டின் பொருாளாதார வளர்ச்சிக்கு புதிய கண்டுபிடிப்புகளும் நவீன தொழில்நுட்பங்களை கொண்ட தொழில்களும் அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவா் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளாா் சென்னையில் இன்று தனியார் பொறியியல் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் உலகில் தற்போதுள்ள வாய்ப்புகளை கைப்பற்ற இது மிகவும அவசியம் என்று குறிப்பிட்டார்

இளைஞ்ர்களுக்கு தொழில்நட்ப ரீதியாக அதிகாரம் அளிப்பதன் மூலம் இந்திய பொருளாதாரத்தை வலுப்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார் அரசும் தனியார் துறையும் தற்போது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகிப்பது அவசியம் என்று குறிப்பிட்ட திரு வெங்கையா நாயுடு கல்வி நிறுவனங்களுக்கும் தொழில்துறையினருக்கும இடையே இணைப்பு ஏற்படுவதும் அவசியம் என்றார்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 தற்போதுள்ள இடஒதுக்கீடு முறையில் இந்த பிரிவினர் இடம்பெறாத காரணத்தால் அரசியல் சுட்டத்தை திருத்த வேண்டிய தேவை எழுந்ததாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது அரசியல் சுட்டத்திருத்தத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இவ்வாறு மத்திய அரசு தெரிவித்துள்ளது காவல்துறை சீர்திருத்தங்கள் தொடர்பாக கடந்த ஆண்டு பிறப்பித்த உத்தரவு குறித்து உச்சநீதிமன்றம் இன்று விளக்கம் அளித்துள்ளது ஒய்வு பெற குறைந்தபட்சம் ஆறு மாதம் உள்ள அதிகாரிகளையும் காவல்துறை தலைமை இயக்குநர் பதவிக்கு பரிசீலனை செய்யலாம் என்று தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான டிவிஷன் பெஞ்ச் தெரிவித்துள்ளது டிஜிபி பதவிக்கு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணைய பரிந்துரையின் நியமன அதிகாரிகளுக்கான குழு பட்டியல் தயாரிப்பும் கண்டிப்பாக தகுதியை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டுமென நீதிபதிகள் கூறியுள்ளனர் உத்தரபிரதேச முன்னாள் டிஜிபி திரு பிரகாஷ் சிங் கடந்த ஆண்டு தீர்ப்பில் மாற்றம் செய்யக்கோரி தாக்கல் செய்த மனு மீது இன்று உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பினை வழங்கியது சென்ற ஆண்டு ஜுலை மூன்றாம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பினை மாநில அரசுகள் தவறாக பயன்படுத்தி மூத்த அதிகாரியை டிஜிபியாக நியமிக்க தவறுகின்றன என்று திரு பிரகாஷ் சிங் தமது மனுவில் குறிப்பிட்டிருந்தார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் சுட்டப்பேரவை தேர்தல் நடத்துவது தொடர்பாக விரைவில் முடிவு செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தேர்தல் ஆணையர்கள் திரு அசோக் லவாசா திரு சுஷில் சந்திரா ஆகியோருடன் அவர்கள் ஆலோசனை நடத்தினர்

இவர்கள் அங்குள்ள அரசியல் கட்சிகள் மாநில மாவட்ட அதிகாரிகள் மற்றும் தேர்தலோடு சம்பந்தப்பட்டவா்களுடன் கலந்து பேசி நிலைமையை மதிப்பீடு செய்வாா்கள் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் குல்காம் மாவட்டத்தில் காவல்துறையினரும் பாதுகாப்பு படையினரும் பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கும் இடத்தை நேற்று கண்டுபிடித்தனர் அங்கிருந்து ஆயுதங்களையும் வெடிப்பொருட்களையும் அவர்கள் பறிமுதல் செய்தனர் இதுதொடர்பாக யாரிப்போரா என்ற இடத்தை சேர்ந்த முகமது அபூப் ராத்தர் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கோயம்புத்தூர் அருகே உடுமலைபேட்டையில் இன்று காலை ஏற்பட்ட சாலைவிபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் இவர்கள் பல்லடம் நோக்கி காரில் பயணம் செய்துகொண்டிருந்தனர்

காரிலிருந்த ஆறு பேரும் உயிரிழந்தனர்

தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சாரத்துக்காக நாகர்கோவில் செல்லும் வழியில் சென்னை வந்திருந்த அவர் ஸ்டெல்லா மோஸ் மகளிர் கல்லூரியில் இன்று காலை மாணவிகளுடன் கலந்துரையாடினார் மக்களுக்கு வரி சுமையை குறைக்க ஜி எஸ டி வரிவிதிப்பில் மாற்றங்கள் செய்யவேண்டியது அவசியம் என்றும் அவர் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்தார் சமூகத்தில் ஆண்களோடு பெண்களும் சமத்துவமாக இருக்கவேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார்

இதையடுத்து எத்தியோபியா மலேசியா சிங்கப்பூர் சீனா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் ஏற்கனவே இந்த ரக விமானங்களுக்கு தடை விதித்தன இங்கிலாந்து அரசும் இந்த விமானங்களை இயக்க தடை விதித்து நேற்று உத்தரவிட்டது இதனிடையே மறு அறிவிப்பு வரும் வரை இந்தியாவிலும் இந்த விமானங்களின் இயக்கம் நிறுத்தி வைக்கப்படுவதாக சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது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

வரவிருக்கும் மக்களவை தேர்தலில் பிஜேபியும் அசாம் கனபரிஷத்தும் கூட்டணி அமைத்து போட்டியிட முடிவு செய்துள்ளன குவஹாத்தியில் நேற்று இரு கட்சிகளுக்கும் இடையே நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது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 வடகிழக்கு ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அசாம் அருணாச்சல பிரதேசம் மணிப்பூர் மேகாலயா ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்களையும் திரு ராம்மாதவ் சந்தித்து பேசினார் வடகிழக்கு மாநிலங்களின் பிரச்சனைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இதற்கிடையே அசாம மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு முகேஷ சபஹூ குவஹாத்தியில் பல்வேறு அரசியல் கட்சிகளின தலைவர்களை சந்தித்து மக்களவை தேர்தல் சுமூகமாக நடைபெறுவதை உறுதிப்படுத்த அவர்களின் ஒத்துழைப்பை கோரினார்

பெரோஷா கோட்லா மைதானத்தில் நடைபெறம் இப்போட்டி பிற்பகல் மணி ஒன்றரை மணிக்கு தொடங்குகிறது இதுவரை நடைபெற்ற நான்கு போட்டிகளில் இரு அணிகளும் தவா இரு போட்டிகளில் வெற்றிபெற்று சமநிலையில் உள்ளன இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் அணி தொடரை கைப்பற்றும் என்பதால் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது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

ஆறு அணிகள் பங்கேற்கும் இப்போட்டியில் இந்தியா மாலத்தீவு மற்றும் இவங்கை அணிகள் குருப் பி பிரிவில் இடம்பெற்றுள்ளன